நேற்று அவர் பிரிட்டிஷ் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஐநா பொது செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சு நடத்தினாா்

ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் சா்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது

கஷ்மீர் பள்ளதாக்கில் பெரும்பாலான பகுதிகளில் பகல்நேர கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியாவின் பி வி சிந்துவுக்கு குடியரசுத்தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர்

இதற்காக பஹ்ரைனிலிருந்து பிரான்சின் பியாரிட்ஸ் நகருக்கு நேற்றிரவு அவர் சென்றடைந்தாா் அவருக்கு விமானநிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மெக்ரோன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு இரவு விருந்தளித்தாா்

இந்தியாவை மிகபெரிய பொருளாதார நாடாக அங்கீகித்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் தனிப்பட்ட முறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அளழப்பு விடுத்துள்ளதாகவும் இரு தலைவர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட நட்பை இது பிரதிபலிப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

முன்னதாக இந்த மாநாட்டில் பங்கேற்க பியாரிட்ஸ் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனை நேற்றிரவு சந்திதது இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் பிரிட்டிஷ் பிரதமராக திரு போரிஸ் ஜான்சன் பதவியேற்ற பின்னர் அவரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசுவது இதுவே முதல்முறையாகும்

பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள எடுக்கப்படவேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இருவரும் ஆவோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் கூறியுள்ளார் தீவிரவாத ஒழிப்பு பாதுகாப்பை அதிகரித்தல் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் பஹ்ரைனும் முடிவு செய்துள்ளன

பிரதமருக்கு மன்னர் ஹமாத் மறுமலர்ச்சி விருதை வழங்கி கவுரவித்தார் இந்த சந்திப்பின்போது இணைய தள பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இருதலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நடவடிக்கைகளை தடுப்பது மற்றும் தீவிரவாதிகளின் சட்டமைப்பை அழிப்பது அகியவற்றிறல் சா்வதேச நாடுகள் இணைந்து செயல்படவேண்டும் என்று இருநாடுகளும் கேட்டுக் கொண்டுள்ளதாக இந்த சந்திப்புக்கு பின் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது

பின்னர் பஹ்ரைன் தேசிய அரங்கத்தில் இந்திய சமுதாயத்தினரிடையே பிரதமர் உரையாற்றினார் இந்த உரையில் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு அவர் புகழாரம் சூட்டினார் ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனுவை தில்லி உயா்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் திரு சிதப்பரத்தின்மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன

சிபிற காவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிதம்பரத்தின் சாாபில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது இதனிடையே திரு சிதம்பரத்தின் சிபிஐ காவல் இன்று நிறைவடைவதையடுத்து அவர் தில்லி சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் விமானப்பளட தலைமை தளபதி திரு பி எஸ் தளோவா மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று தாய்லாந்து செல்கிறார் பாங்காக்கில் நடைபெறும் இந்திய பசிபிக் நாடுகளின் விமானப்படை தளபதிகள் மாநாட்டில் அவர் பங்கேற்கவுள்ளார்

கோவையில் தீவிரவாதிகள் ஊடுருவியதாக கிடைத்த தகவலையடுத்து சந்தேகத்தின்போில விசாரணை நடத்தப்பட்ட மூவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

இதனிடையே தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரபடுத்தப்பட்டுள்ளன தனுஷ்கோடி மற்றும் ராமேஸ்வரம் கடல்பகுதியில் கடற்படையும் கடலோர காவல்படையும் கண்காணிப்பை அதிகரித்துள்ளன கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் மேலும் பல இடங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன கஷ்மீரின் நிலைமை பொதுவாக அமைதியாகவே உள்ளது என்றும் சுட்டம் ஒழுங்கு பிரச்னை எதுவும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இதனிஎடயே ஜம்மு கஷ்மீருக்கென தனிபாக இருந்துவந்த கொடி ஸ்ரீநகரில் உள்ள தலைமை செயலகத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் மத்திய அரசின் திட்டங்கள் அமலாக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்ய சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் குழு ஒன்று நாளைமுதல் இரண்டு நாட்களுக்கு அங்கு பயணம் மேற்கொள்கிறது

ஜம்மு கஷ்மீரிலும் வடாக்கிலும் சமூக பொருளாதார திட்டங்களை செயவ்படுத்துவது குறித்த விரிவாள அறிக்கையை இந்த குழு தயாரித்து வழங்கும் என்று அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சரியாள நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே இதை அரசியலாக்குவதாகவும் அவா் குற்றம் சாட்டினாா் மேற்கு வங்க சுட்டப்பேரவை கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது குறைந்த அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடரில் பத்திரிகையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கும் மசோதா தனியாா் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதா உள்ளிட்டவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதன் மூலம் உலக பேட்மின்டன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பி வி சிந்துவின் கடின உழழப்பும் சாதனையும் பலகோடி பேருக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த வெற்றி வரலாற்று சிறப்பு வாய்ந்தது எனவும் நாடே பெருமையடைகிறது என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த சாதனை அடுத்த தலைமுறை இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்

காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ரகுவர்தாஸ் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பி வி சிந்துவுக்கு வாழ்த்துக்களை தெிவித்துள்ளனர்